தேவை என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியிருக்கிறாா் கர்நாடகத்தில் அம்மாநில பிஜேபி இளைஞர் அணியினர் இடையே நரேந்திர மோடி செயலி மூலம் நடத்திய கலந்துரையாடலில் பிரதமர் இதை தெரிவித்தார்

அறிவிக்கப்பட்டுள்ளது

பதவி நீக்க தீர்மான நோட்டசை மாநிலங்களவை தலைவர் திரு ்வெங்கய்ய நாயுடு தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது

கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு இன்று அதிகாலை கவுதமாலா சென்றடைந்தார்

இனி விரிவான செய்திகள் தொழில்நுட்பம் புத்தமைப்பு திறன்வளா்ப்பு ஆகியவையே இந்தியாவின் வளா்ச்சிக்கு தேவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியிருக்கிறார் கர்நாடகத்தில் அம்மாநில பிஜேபி இளைஞர் அணியினர் இடையே நரேந்திர மோடி செயலி மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடத்திய கலந்துரையாடலில் இதை தெரிவித்தாா்

புதிய தொழில் தொடங்குவதில் கா்நாடகம் இன்று மையமாக விளங்குகிறது என்றும் ஒவ்வொரு துறையிலும் கள்நாடக இளைஞர்கள் துடிப்புடன் விளங்குகிறார்கள் என்றும் கூறினார்

கர்நாடக தேர்தல் என்பது பிஜேபி ஊழியர்களுக்கானது அல்ல மக்களின் தேர்தல் என்று வர்ணித்த அவர் ஜனநாயகத்தில் வன்முறைக்கோ அரசியல் கொலைகளுக்கோ இடமில்லை என்றாா் ஏற்கனவே ஆட்சியிலிருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுதான் வேலையின்மைக்கு காரணம் என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார் கட்சியின் விவசாய அணி மற்றம் மகளிர் அணி நிர்வாகிகளுடன் பிரதமர் அண்மையில் செயலி மூலம் கலந்துரையாடினார்

மதச்சார்பற்ற ஜனதாதள் கட்சி கள்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அந்த கட்சியின் தலைவர் திரு குமாரசாமி பெங்களூருவில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்

மத்திய அரசு விதித்துள்ள சரக்கு மற்றும் சேவை வரியையும் ஈ மார்க்கெட் முறையையும் இந்த தேர்தல் அறிக்கை குறை கூறுகிறது இந்த திட்டங்களால் பாதிக்கப்பட்டவருக்கு உதவி வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது நுகார்வோர் பாதுகாப்புக்கு தனி முயற்சி மேற்கொள்ளப்படும் என்பது மற்றொரு அறிவிப்பாகும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ராவுக்கு எதிராக ஏழு கட்சிகள் சாா்பில் கொடுக்கப்பட்ட பதவி நீக்க தீர்மான நோட்டசை மாநிலங்களவை தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு தள்ளுபடி செய்ததை எதிர்த்து மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளார்கள் தமது மனுவை அவசரமாக நீதிபதி திரு செல்லமேஷ்வா் எடுத்துகொள்ள வேண்டும் என்று மூத்த காங்கிரஸ் தலைவரும் வழக்கறிஞருமான திரு கபில் சிபல் கேட்டுக்கொண்டார் ஆனால் எந்த வழக்கை எந்த நீதிபதிகளின் அமா்வு முன் விசாரணைக்கு விடுவது என்பதை முடிவு செய்யும் அதிகாரம் தலைமை நீதிபதிக்கே உள்ளது என்று அரசியல் சாசன அம்வு கூறியிருப்பதால் மனுதாரா்கள் திரு கபில் சிபலும் வழக்கறிஞர் திரு பிரசாத் பூஷனும் தலைமை நீதிபதியிடம் இந்த வேண்டகோளை வைக்குமாறு நீதிபதி திரு செல்லமேஷ்வர் கூறினார் இந்த வழக்கே தலைமை நீதிபதிக்கு எதிராக இருப்பதால் மூத்த நீதிபதி ஒருவர் இதற்கான விசாரணைக்கு உத்தரவிடலாம் என்று திரு கபில் சிபல் குறிப்பிட்டார் தலைமை நீதிபதிக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட ஏழு கட்சிகள் கொடுத்த பதவி நீக்க தீர்மான நோட்டீசை திரு வெங்கய்யா நாயுடு தள்ளுபடி செய்திருந்தார்

இந்த வங்கியின் பொருளாதார பிரிவு தலைமை அதிகாரி திரு யசூகி சவாடா இது பற்றி கூறுகையில் இந்தியா எட்டு சதவீத வளர்ச்சி பற்றி கவலைப்படாமல் உள்நாட்டு சந்தையை உயர்த்துவதற்கு முக்கியத்துவம் அளிக்கவேண்டும் என்றும் அதற்கு வருவாய் இடைவெளியை குறைப்பதே வழி என்றும் கூறியுள்ளாா் வறுமை ஒழிப்பும் வருவாய் இடைவெளி குறைப்பும் வளர்ச்சி வீதத்தை அதிகரிப்பதில் மிகப்பெரிய பங்காற்ற கூடியவை என்றும் அதன்மூலம் மக்களின் நுகர்வு ்அதிகரித்து உற்பத்தியும் வேலைவாய்ப்பும் உயரும் என்றும் கூறினார் பொருளாதார வளர்ச்சியய உயர்த்துவதற்கு சந்தையை விரிவாக்குவது அவசியம் என்றும் இதில் சேவைத்துறையும் பங்களிப்பை செலுத்தமுடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்

இதுபற்றி அகில இந்திய வானொலியிடம் தெரிவித்த வானிலை ஆய்வு னமய தலைவர் டாங்டர் மகாபத்ரா மேற்கு பகுதியில் காணப்படும் இயற்கை சீற்றம் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களில் இடி மின்னலுடன் புயலும் மழையும் இருக்க வாய்ப்புள்ளது என்றார் ஜம்மு கஷ்மீர் பஞ்சாப் ஹிமாச்சலப் பிரதேசம் உத்தரகாண்ட் ஹரியானா மாநிலங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய மழையும் காற்றும் இருக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஹரியானா மற்றும் தில்லியில் நாளை இதன் தாக்கம் அதிகமாக என்றும் இருக்கலாம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாட்களிலும் ராஜஸ்தானில் புழுதிப்புயலும் பலத்தகாற்றும் இருக்கக்கூடும் என்றும் வரும் புதன்கிழமை முதல் பருவநிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்றும் அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் அசாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் மிசேரம் மற்றும் திரிபுரா ஆகிய மாநிலங்களில் சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எச்சிக்கையை அடுத்து அரியாளா அரசு இன்றும் நாளையும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவித்துள்ளது மேகாலயா எல்லையில் சோனாப்பூரில் நிலச்சிவு ஏற்பட்டதில் அசாம் மேகாலயா இடையே தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது லத்தீன் அமெரிக்க நாடுகளில் மூன்று நாள் பயணமாக குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு இன்று அதிகாலை கவுதமாலா போய் சேர்ந்தார் அங்கே கவுதமாலா தலைவர்களுடன் பேச்சு நடத்துவதுடன் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கவுதமாவா துணை அதிபர் திரு ஜஃபேத் கேபரா உடன் பரஸ்பர மண்டல சர்வதேச பிரச்சனைகள் குறித்து திரு வெங்கய்ய நாயுடு விவாதிக்கவுள்ளாார் இந்தியா கவுதமாலா இடையே வனவிலங்கு பாதுகாப்பு மனிதவள மேம்பாடு கல்வி பயிற்சியில் பரிவர்த்தனை ஆகியவற்றில் ஒத்துழைப்பது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கிறார் அந்த நாட்டின் அதிபர் திரு ஜிம்மி மொரைல்ஸ் யும் குடியரசு துணைத்தலைவர் சந்திப்பதுடன் அந்த நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகரையும் சந்திக்கிறார் கவுதமாலா பயணத்தை முடிததுக்கொண்டு பனாமா பெரு நாடுகளுக்கு திரு வெங்கய்ய நாயுடு செல்லவிருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு மண்டபத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது மெரினா கடற்கரையில் உள்ள எம் ஜி ஆர் நினைவு மண்டப வளாகத்தில் நடைபெற்ற நிஷழ்ச்சியில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கட்டுமானப் பணிகளை தொடங்கி வைத்தார் துணை முதலமைக்கள் திரு ஒ பன்னீர்செல்வம் மாநில அமைக்கள்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்கின்றனர் குடிமக்கள் திருத்த மசோதா தொடர்பான கூட்டுக்குழு அளாமில் தனது மூன்று நாள் பயணத்தை இன்று தொடங்குகிறது குடிமக்கள் திருத்த மனோதா தொடர்பாக குவஹாத்தி சில்சார் ஆகிய இடங்களில் கள ஆய்வை மேற்கொள்வதே இந்த குழுவின்ள நோக்கமாகும்

அசாம் மாநிலத்தில் குடியேறியுள்ள பங்களாதேஷ் மற்றும் இதர நாடுகளைச் சேர்ந்த சிறபான்மை மக்களுக்கு குடியுரிமை வழங்க மத்திய அரசு உத்தேசித்ததை பல அமைப்பபுகள் எதிர்த்து வருகின்றன

ஜோத்பூர் மாவட்ட அமர்வு நீதிபதி இன்று இதை அறிவித்தார்

பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் அவருடன் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர்கள் சயிஃப் அலிகான் நீலம் தபு சோனாலி பிந்த்ரே மற்றும் ஜோத்பூர் நகரவாசி ஆகியோர் போதிய சாட்சியங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டார்கள்